தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது

அமைதியாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் இந்தியாவை தலைசிறந்த பொருளாதார நாடாக மாற்றத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறுதியிட்டு கூறியிருக்கிறார் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் இதை தெரிவித்துள்ள பிரதமர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நூறு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீட்டை ஈர்ப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் இலக்கு என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சாதனையை நிகழ்த்த தேவையான முதலீட்டை உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் திரட்டுவதில் அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது என்றும் அகற்கான கொள்கைகள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் முதலீட்டை ஈர்ப்பதற்காக நேரடி அந்நிய முதலீடு கொள்கை தளர்த்த்ப்படும் என்றும் தொழிலாளர் ்சட்டங்கள் எளிமையாக்கப்படும் என்றும் தொழில் புரிவதற்கான சூழ்நிலை மேலும் தாரளாமாக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மின்துறையில் சீர்திருத்தம் சொத்துகளை பணமாக்குவதிலும் தொல்துறையில் சொத்துகளை சழற்சி முறையில் பயன்படுத்துவதிலும் வங்கி சீரமைப்பிலும் காப்பீடு மற்றும் ஒய்வூதிய துறைகளில் சீரமைப்பு ஆகியவை மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார் தொழில் புரிவதற்கு ஏற்ற இடம் இந்தியா என்பதை புரிந்துகொண்டு தனியார் துறை முதலீடு செய்யவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

நீண்டகால நீடித்த வளர்ச்சிக்கு தேவையான வலுவான அடிப்படையை மத்திய அரசு அமைக்கிறது என்றும் உயரிய லட்சியங்கள் நோக்கங்கள் இலக்கு ஆகியவற்றை எய்துவதே இதன் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வளரும் நாடுகள் குறிப்பிட்ட காலம் வரை உயர்ந்த வளர்ச்சி விகிதத்தை பெறுவது சாத்தியமில்லை என்ற கருத்தை இந்தியா உடைத்துள்ளது என்றும் மிகவும் தாழந்த நிலையில் இருந்து இந்தியா பொருளாதார வளர்ச்சி கடந்த ஐந்து ஆண்டுகளில் உயர்நிலையை அடைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மேலும் கூறியிருக்கிறார்

புதிய ஜம்மு காஷ்மீரில் முதலீடு செய்ய முன்னணி தொழில் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் ஐஐடி ஐஐஎம் ஏஐஎம்எஸ் போன்ற கல்வி நிறுவனங்கள் வருவதன் மூலம் காஷ்மீர் இளைஞர்கள் புதிய கல்வி வாய்ப்புகளை பெறமுடியும் என்றும் கூறியிருக்கிறார் சாலை அமைப்புகள் ரயில் பாதைகள் விமான நிலையங்களை நவீன மயமாக்குதல் ஆகியவையும் விரைவுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் உயர்த்துவதற்கான பல நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளது டலக அளவில் நெருக்கடி நிலை இருந்தபோதிலும் நமது நாட்டிற்கு வரும் அந்நிய முதலீட்டின் அளவு தாராளமாக உள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை ஐந்து வட்சம் கோடி டாவர் அளவிற்கு உயர்த்துவது என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் நடப்பாண்டிலேயே பொருளாதாரம் மூன்று வட்சம் கோடி டாலராக உயரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் மின்னு வர்த்தகத்துறையில் எழும் சவால்களை சந்திக்க தேவையாள நடவடிக்கைகள் எடுக்க தேசிய கொள்கை வகுப்பதற்கான குழு அமைக்கப்பட்டிருப்பதுடன் பணிக்குழுவையும் வர்த்தக அமைச்சகம் ஏற்படுத்தியுள்ளது உள்நாட்டின் தொழில்வளர்ச்சி மற்றும் வர்த்தக வளர்ச்சிக்கான துறை தேசிய சில்லறை வர்த்தகக் கொள்கையை வகுப்பதில் மும்முரமாக உள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி தோன்றும் மனிதனும் வனவிலங்குகளும் என்ற தலைப்பில் டிஸ்கவரி அலைவரிசையில் தயாரித்துள்ள தொலைக்காட்சி தொடரில்இன்றிரவு மணிக்கு ஒன்பது ஒளிபரப்பாகிறது

ஜிம் கோர்பட் தேசிய பூங்காவில் படம் பிடிக்கப்பட்ட இந்த தொடர் பருவநிலை மாற்றம் வனவிலங்குகள் வாழ்க்கை முதலியவற்றை பாதுகாப்பதற்காள கற்றுச் சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை அடிப்படை நோக்கமாக கொண்டது

இயற்கையுடன் இணைந்த வாழ்வு இயற்கையையும் கற்றுச்சூழலையும் பாதுகாப்பது ஆகியவற்றில் இந்தியா எப்படி விளங்குகிறது என்பதை உலகம் அறிய இந்தத் தொடர் ஒரு அரிய வாய்ப்பு என்று பிரதமர் திரு நரேந்திரமோட தெரிவித்துள்ளார் மனழ வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கர்நாடக பகுதியில் உள்ள பெல்காம் மாவட்டத்தில் இந்திய கடற்படை மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் தொடங்கியுள்ளது

பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார் எடியூரப்பா அவருக்கு விளக்கினார்

வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அனைத்து கல்வி நிறுவனங்களும்

அதிகமான நிலச்சரிவு ஏற்பட்ட மலப்புரம் மாவட்டத்தில் ஐம்பது பேரை இன்னும் காணவில்லை அங்கு தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளையம் அளித்து வருகிறது மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் சங்கிலி கோலாப்பூர் மாவட்டங்களில் வெள்ளம் ஒரளவு வடிந்து வருகிறது என்றாலும் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியிருக்கிறது புளே பெங்களூரு நெடுஞ்சாலையில் நேற்று நாளாக போக்குவரத்து நிறுத்திவைக்கப்பட்டிருந்தது இன்று மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீட்பு பணிகளும் நிவாரண பணிகளும் வேகமாக நடைபெறுகின்றன பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மக்களிடம் நிவாரண பொருட்களை சேகரித்து வழங்கி வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களின் விவரத்தை மாநில அரசு சேகரித்து வருகிறது அவர்களுக்கு தேவையான உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கபபட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கும்படி மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் உத்தரவிட்டுள்ளார்

மாநில க்காதாரத்துறை அமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இந்த பணிகளை கண்காணித்து வருகிறார் ஜம்மு கஷ்மீரில் மக்கள் பக்ரீத் பெருநாளை அமைதியாக கொண்டாடுவதற்கு தேவையாள நடவடிக்கைகளை அரசு வங்கிகளும் ஏடிஎம்களும் மார்க்கெட்களும் நேற்று திறந்திருந்தன மக்கள் தாராளமாக கடைகளில் பொருட்களை வாங்க வசதியாக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன

இஸ்லாமியர்களின் ஈதுல் அசா எனப்படும் பக்ரீத் பெருநாள் இன்று நாடுமுழுவதும் சும்பிரதாய முறையில் கொண்டாடப்பட்டது மசூதிகளிலும் ஈத்கா மைதானங்களிலும் இஸ்லாமிய பெருமக்கள் தொழுகை நடத்தினார்கள் தலைநகர் தில்லியில் முக்கிய மசூதியான ஜம்மா மஸ்ஜிதிலும் ஃபதேபூரி மஸ்ஜிதிலும் ஷாஹி ஈத்கா மைதானத்திலும் இஸ்லாமிய பெருமக்கள் தொழுகை நடத்துகிறார்கள் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் பக்ரித் பெருநாள் சகோதரத்துவத்தையும் அன்பையும் மனிதகுல சேவையையும் நினைவூட்டும் நாள் என்று குடியரசுத் தலைவர் கூறியிருக்கிறார் அர்ப்பணிப்பு நம்பிக்கை தியாகம் சகோதரத்துவம் அன்பு ஒருமைப்பாடு ஆகிய நற்பண்புகளை எடுத்துரைக்கும் பெருநாள் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வாழ்த்துச் செய்தியில் கூறியிருக்கிறார்

அளமதி மகிழ்ச்சி ஆகிய நல்லுணர்வை சமுதாயத்தில மேலும் ஏற்படுத்த இந்த நாள் உதவட்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கான கட்டணங்களை சி பி எஸ் சி உயர்த்தியுள்ளது